அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

அறிவிப்பை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது

புதுதில்லி அருகே நொய்டாவில் நடைபெற்ற ஐநா மாநாட்டில் பேசிய அவர் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிலத்தின் தன்மை கெட்டுவிடுவதாகவும் வருங்கூல சந்ததினருக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தி விவசாயத்தை சீர்குலைக்கும் அபாயம் உள்ளதாவும் தெரிவித்தார் இதனை மாற்றுவதற்கு தமது அரசு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளதாகவும் உலக நாடுகள் அனைத்தும் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இளைஞர்கள் மற்றும் வல்லூநர்கள் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிவான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை படைத்துள்ளது

பல்வேறு நகரங்களிலும் இன்று அதற்காக சிறப்பு செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன

இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முத்தலாக் முறைக்கு தடைவிதித்தது ஏழை எளியோருக்கு வீட்டுவசதி திட்டம் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதாரத் திட்டம் ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணா்த்த தொடங்கப்பட்டுள்ள இயக்கம் போன்ற பல அம்சங்களை சாதனைகளாக எடுத்துரைத்தார்

பனாஜியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகவாத் ஜோஷி வரும் ஐந்தாண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் டாவர் அளவுக்கு உயர்த்தும் இலக்கை எட்டுவதற்கு தமது அமைச்சகமும் உறதியான பங்களிப்பை செலுத்தம் என்று தெரிவித்தார்

நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் இந்தியாவின் குரலை உலக அரங்கிற்கு எடுத்து செல்வதில் பிரதமர் திரு மோடியின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று கூறினார்

மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அண்மயில் கொண்டுவரப்பட்ட மோட்டார் வாகன சட்டத் திருத்தம் விபத்துக்களை கணிசமான அளவில் குறைக்கும் என்றும் வாகன ஒட்டுநர்கள் சாலை விதிகளை கண்டிப்பாக பின்பற்றும் நிலையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் முத்தலாக் தடை சட்டம் சட்ட விரோத நடடிக்கைகள் தடுப்புச் சுட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா மற்றம் பொதுத்துறை வங்கிகள் இணைப்பு போன்ற முக்கிய முடிவுகளை கடந்த நூறு நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த கூட்டத்திற் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சுக்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார் துய்மை இந்தியா திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பில் அன்ட் மெலின்டா கேட்ஸ் அமைப்பு அவருக்கு சர்வதேச விருது வழங்க உள்ளது ப்ளும்பர்க் வர்த்தக மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார்

புத்தில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற குழுவினர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கய்யா நாயுடு இருநாடுகளும் உலகளாவிய அமைதி மற்றும் அரசியல் நிலைப்பாட்டிற்கு பாடுபடும் நாடுகளில் முன்னோடியாக அமைந்துள்ளன என்று குறிப்பிட்டார் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அவர் கூறினார் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் குறிப்பாக அண்டை நாடுகளுடன் அமைதியை பராமரிக்கவே இந்தியா விரும்புகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தில் இணைந்து செயல்பட பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நகரங்களை சீர்மைத்தல் தூய்மையான எரிசக்தி போன்ற திட்டங்களில் அதிக அளவில் முதலீடுகளை பெறுவதன் மூலமே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுப்பெறும் என்று திரு வெங்கய்யா நாயுடு பிரான் நாடாளுமன்றக் குழுவினரிடம் தெரிவித்தார் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் சுட்டவிரோதமாக யாரும் தங்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அஸ்ஸாமில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக குடியுரிமை திருத்தச் சட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எல்லைப் பகுதிகளில் சுட்டவிரோதமாக போதை மருந்து ஆயுதங்கள் மற்றும் ஆள்கடத்தல் நடவடிக்கைகளை கண்டுபிடிப்பதற்காகவே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் வடகிழக்கு பிராந்தியத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அஞ்சலக வங்கியில் ஆதார் அடிப்படையிலான பன பரிவர்த்தனை சேவைகள் தொடங்குவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது ஆதார் அடிப்படையிலான அஞ்சலக வங்கி சேவையால் நாட்டில் உள்ள கோடிக்கணக்காள மக்கள் பயன்பெறுவர் என்று மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய அஞ்சலக வங்கியின் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய அமைச்சர் வங்கி மற்றும் வங்கி சாரா பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் நோக்கில் மத்திய அரசு இந்தத் திட்டத்தை கொண்டு வந்தததாக தெரிவித்தார் ஆதார் அடிப்படையிலான சேவைகள் தொடங்கப்பட்டவுடன் நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் பண பரிவர்த்தனையை அஞ்சலக வங்கிகள் மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார் அஞ்சலக வங்கி சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டிலேயே ஒரு கோடி வாடிக்கையாளர்களை இணைத்து சாதனை புரிந்துள்ளதற்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் வரும் ஆண்டில் ஐந்து கோடி வாடிக்கையாளர்களை அஞ்சலக வங்கிகளில் இணைக்க புதிய உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அஞ்சல் துறையினரை அவர் கேட்டுக் கொண்டார்

ராஜஸ்தான் மாநில ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கல்ராஜ் மிஸ்ரா இன்று பதவியேற்றக் கொண்டார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரவீந்தரபட் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார்

ஜெய்ப்பூரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக் கொண்டார் ஆளுநர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் துணைமுதலமைச்சர் திரு சச்சின் பைலட் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்

ஷாங்காய் ல் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அர்ஜூன் காதே சசிகுமார் முகுந்த் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்